புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான பணிகளை தொடங்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு திட்டத்தின் மூவம் நாட்டில் தூய்மையான எரிவாயுவை அளிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கொச்சி மங்களூரு இடையே சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய் திட்டத்தை அவர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் துய்மை ளரிவாயு திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் விதமாக நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் புளரணமக்கப்படும் என்றும் புதுப்பிக்கத்தக்க ளரிசக்திக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டாா் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்ப கல்வியை மாநில மொழிகளில் வழங்க வேண்டும் என்று குடியசுத் துணைத் தலைவர்திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள கணித அறிவியல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனைத் தெரிவித்தார்

இத்துறைகளில் மகளிருக்காள வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்யப்பட வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார்

தொழில் துறையின் தற்போதைய தேவையைக் கருத்தில் கொண்டு புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் பட்டதாரி இளைஞர்கள் உருவாக்கப்பட வெங்கப்யா வலியுறுத்தியுள்ளார் சரக்கு போக்குவரத்தை எளிமைப்படுத்தம் வகையில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு இடடயே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் வழித் தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் புது அடேவி புது கிஷன்கார் இடையே ஒன்றரை கிலோ மீட்டர் நீளத்திற்கு முற்றிலும் மின்மபமாக்கப்பட்ட இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

இதன் மூலம் நாட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இவ்வழித் தடத்தில் ஒன்பது சரக்கு ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன

வாடிக்கையாளர் சேவைகளில் புதிய உச்சத்தை எட்டும் வகையில் ரயில்வேயில் சரக்கு வர்த்தக மேம்பாட்டு இணையதளத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த புதிய இணையதளம் மூலம் சரக்குகளை கையாள்வதில் வாடிக்கையாளர்களின் அனைத்துத் தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறினார்

நாட்டின் அனைத்துப் பகுதிகளையும் இணைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ரயில்வேத்துறை சிறப்பான சேவையாற்றி வருவதாக அவர் புகழாரம் குட்டினார்

மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பொதுநலனை கருத்தில்கொண்டு எந்தவொரு இடைக்கால உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர்

புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்காள பணிகளை தொடங்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வின் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தில்லி மேம்பாட்டு ஆணைய சுட்டத்தின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் முறையாக பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மும்பை சென்னை கொல்கத்தா கர்னூல் ஆகிய நான்கு இடங்களில் தடுப்பு மருந்துகளுக்கான முதன்மை விற்பனையகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மருத்துவப்பணியாளர்கள் நோய் தடுப்பு முன்னிலை பணியாளர்கள் ஆகியோருக்கு தடையின்றி தடுப்பு மருந்துகளை விநியோகிக்கும் வகையில் நடவடிக்கைகள்மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகதிரு ராஜேஷ் பூஷண் தெரிவித்துள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

கேரளாவில் பறவைக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகளுடன் கலந்து ஆலோசித்தப்பின் இந்த மையங்கள் நிறுவப்பட உள்ள அரசு மருத்துவமனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தில்லி மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்படும் நில அதிர்வுகள் மற்றும் நிலத்தடி கட்டமைப்புகளை மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது தில்லியிலும் அதனை ஒட்டிய கற்றுப்புறப் பகுதிகளிலும் நில நடுக்க ஆதாரங்களை வகைப்படுத்த வேண்டும் என்றும் நிலத்தடி கட்டமைப்புகளின் குறைபாடுகளை வரையறை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

குழந்தைகள் இடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் டாய்கத்தான் என்ற புதிய விளையாட்டுப் போட்டிகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் ஜ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறம் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது